அறிவித்துள்ளார்

மேற்குவங்கத்தில் ஒன்பது பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு இமாச்சல பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகரில் ஒரு மக்களவைத் தொகுதியிலும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி சண்டிகரில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசுகையில் மத்திய அரசின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் ஆதார் அட்டை மொடைல் ஃபோன் சேவைகளை பரவலாக்கியது ஆகியவை அரசு திட்டங்களில் போலி பயனாளிகள் பயனடைவதை தடுத்துள்ளது என்றாா் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமது அரசு வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்தி உள்ளது என்றும் காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை எனவும் கூறினார் தமது அரசு வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்படுகிறது எனவும் நாடு முழுவதும் ஒரே விதமான வரிவிதிப்பு நடைமுறை ஊழலை ஒழிக்கும் என்றும் தெரிவித்தாா் தேசப் பாதுகாப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் பாலியா தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவா் ஏழழ எளிய நலிவுற்ற மக்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் மத்தியப் பிரதேச மாநிலம் நீமுச் என்ற இடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தலின் போது அளிக்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் காங்கிரஸ் உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ராகுல்காந்தி கூறினார் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் ஜாகண்ட் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் பிரச்சார பொது கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இறுதி கட்ட தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் பிஜேபியின் மூத்த தலைவா்கள் திருமதி சுஷ்மா சுவராஜ் திரு கல்ராஜ் மிஸ்ரா திரு யோகி ஆதித்ய நாத் திரு கேசவ பிரசாத் மவுரியா திரு மனோஜ் திவாரி திரு தினேஷ் லால் யாதவ் நிராகுவா ஆகியோர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொள்கின்றனா் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளரும் உத்தரப்பிரதேச பொறுப்பாளருமான திருமதி பிரியங்கா காந்தி வாரணாசியில் இன்று நடைபெறும் பொது கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சலீம்பூரில் நடைபெறும் பேரணியிலும் திருமதி பிரியங்கா காந்தி பங்கேற்கிறார் சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ராஷ்ட்ரிய வோக் தள் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மவு மற்றும் தியோரியாவில் நடைபெறுகிறது இது தவிர சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மகாராஜ்கன்ஜில் நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மக்களவை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பை வெளியிட்டது தொடர்பாக மூன்று ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

மேற்குவங்கத்தில் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷாவிற்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சும்பங்கள் குறித்து பிஜேபி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கட்சியின் மூத்த தலைவர்கள் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திரு முக்தார் அபாஸ் நக்வி ஆகியோர் அடங்கிய குழு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து இதுகுறித்து மனு அளித்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு முக்தார் அபாஸ் நக்வி மேற்குவங்கத்தில் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் மண்டபங்களில் சமூக விரோத கும்பல்களை திரிணாமுல் கட்சி தங்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் அந்த கும்பல்கள் வன்முறையை தூண்டிவருவதாக தெரிவித்தார் மேற்குவங்க முதலமைச்சா் செல்வி மம்தா பானாஜியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் கோரியிருப்பதாக அவர் கூறினார் இதனிடையே மேற்குவங்கத்தில் வன்முறை சும்பவங்களுக்கு பிஜேபியே காரணம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது பிஜேபி தலைவர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டங்களுக்கு வெளிநபர்கள் அழைத்துவரப்பட்டதாகவும் அதுவே பிரச்சனைக்கு காரணம் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடா்பாளா் திரு தெரிக் ஒ பிரைன் கூறியுள்ளார் வாக்கு எண்ணிக்கை மற்றும் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு சென்னையில் இன்று ஒருநாள் பயிற்சி அளிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான பயிற்சியை துணை தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சந்தீப் சக்சேனா திரு சுதீப் ஜெயின் ஆகியோர் வழங்குகின்றனர் இதில் தமிழ்நாடு கேரளா குஜாத் ஆகிய மாநிலங்கள் பாண்டிச்சேரி வட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோருக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்கு எண்ணும் மையத்தையும் அவர்கள் பார்வையிட உள்ளனர்

உலக வர்த்தக அமைப்பிள் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது

ஐந்து நாடுகள் இதில் கையெழுத்திடவில்லை அனைத்து உறுப்பு நாடுகளும் சவால்களை இணைந்து எதிர்கொள்ள வேண்டுமென்று இதில் வலியுறுத்தப்பட்டது முன்னதாக இந்தக் கூட்டத்தில் பேசிய மத்திய வா்த்தக அமைச்சா் திரு கரேஷ் பிரபு வளா்ச்சியை மையமாக கொண்ட வாத்தக நடவடிக்கைகளை உருவாக்குவது உளளிட்ட பல்வேறு சீர்த்திருத்தங்கள் உலக வர்த்தக அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் உலகளாவிய பேரிடர் தடுப்பு மற்றும் மீட்பு ஆவோசனைக் குழுவின் கூட்டு தலைமை பொறுப்புக்கு இந்தியா ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது

இக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் தேசிய பேரிடர் மேலாண்ஸம் ஆணைய உறுப்பினர் திரு கமல் கிஷோர் அந்த ஆணையத்தின் இணை செயலாளர் திரு குமார் ஜிந்தால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இயற்கை சீற்றங்கள் பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தக் குழு மேற்கொண்டுள்ளது

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்தில் மத்திய குழு இன்று தமது ஆய்வை நிறைவு செய்கிறது கடந்த இரண்டு நாட்களாக அந்த குழு கட்டக் பூரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேதங்களை மதிப்பிட்டது புதுதில்லி திரும்பும் முன் இன்று அந்த குழு மாநில தலைமை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்திக்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் தெரிவித்துள்ளன அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ ரஷ்யாவின் சோச்சி நகருக்கு சென்றடைந்துள்ளார் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சென்ஜே வாவ்ரோ மற்றும் அதிபர் புட்டினுடன் பேச்சு நடத்திய அவர் இருநாடுகளும் தங்களது நல்லுறவை மேம்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் இது குறித்து கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு திரு சென்ஜே வாவ்ரோ புதிய அத்தியாயத்தை தொடங்க ரஷ்யா தயாராக உள்ளது என்று கூறினாா்

கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட வன்முறையில் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் பல பகுதிகளில் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டன இந்நிலையில் புதிதாக வன்முறை சம்பவங்கள் ஏற்படவில்லை என்றும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அந்நாட்டு அமைச்சருமான திரு ரவ்ஃப் ஹக்கீம் பிரதமா் திரு ரணில் விக்ரம சிங்கே மற்றும் முப்படை தளபதிகளை சந்தித்து வன்முறையை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கைகளை எடுக்க கேட்டுக்கொண்டார் ஒரு சிலர் செய்த தவறுகளால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்லாமியர்கள் அமைதியையே விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே தேசிய தவிகித் ஜமாத்தி மிவாத்தி இப்ராஹிம் வில்லாயத் அஸ் செய்வானி ஆகிய மூன்று அமைப்புகளுக்கு இலங்கையில் தடைவிதிக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு எமதிரிபால சிரிசேனா கூறியுள்ளார்

சவுதி அரேபியாவில் பெட்ரோலிய எண்ணெய் குழாய்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் கண்டனம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவுத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இத்தாலி ஒபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகுவதாக செரினா வில்லியம்ஸ் கூறியுள்ளார் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் தமது சகோதரி வீனஸ் வில்லியம்சுடன் இன்று இரண்டாவது சுற்று போட்டியில் விளையாட இருந்த நிலையில் செரினா வில்லியம்ஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்